உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறுகிறது

தொடங்குகிறது

உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த் ராய் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு அஜய்பல்லா மற்றும் மாநில அரசுகளின் தலைமை செயலர்கள் பங்கேற்கின்றனர் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகத்தின் இயக்குநர்களும் இதில் கலந்துகொள்கின்றனர்

இதனையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்

தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக காங்கிரஸுடனான கூட்டணி தொடரவேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் பிடிஐ க்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் கூட்டணி தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிப்பதை இருகட்சிகளும் தவிர்க்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழக மின் திட்டங்களுக்கான கடனுதவியை மத்திய அரசு நிறுத்தக்கூடாது என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தி உள்ளார் இதுதொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கான உதவிகளை மத்திய அரசு வழங்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

அணுசக்தி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் கூறியுள்ளது

நா பாதுகாப்பு குழுவில் கஷ்மீர் பிரச்சனையை எழுப்ப முயற்சித்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதை தவிர்க்குமாறு சீனாவை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் நேற்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மெக்ஸிகோ கனடா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

எரிபொருள் சேமிப்பு தொடர்பான பிரச்சார இயக்கம் நேற்று புதுதில்லியில் தொடங்கியது

பழவேற்காடு ஏரியில் தடையை மீறி படகு சவாரி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது

நீச்சல் மற்றும் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன

ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது

இந்தியா நாளை மறுநாள் இலங்கையை எதிர்கொள்கிறது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ளது பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை மறுநாள் பெங்களுருவில் நடைபெறவுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது